அறிக்கைநேற்றவெளியிடப்பட்டது பணியில் இடம்பெறாதகுடும்பத்தில் அரசுப் ஒருவருக்குஅரசுப்பணிவழங்கப்படும் உள்ளிட்டபல்வேறுஅறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன

சட்ப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றுஅக்கட்சிமீண்டும் நம்பிக்கைதெரிவித்துள்ளது

ஒலிம்பிக் வீச்சுபோட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பவானிதேவிதகுதிப் வாள் பெற்றுவரலாற்றுசாதனைபடைத்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானஅஇஅதிமுக வின் தேர்தல் அறிக்கைநேற்றவெளியிடப்பட்டது

அரசுப் பணியில் இடம்பெறாதகுடுப்பத்தில் ஒருவருக்குஅரசுப்பணிவழங்கப்படும் சொந்தவீடு இல்லாதவா்களுக்குவீடுகள் கட்டித் தரப்படும்

பெட்ரோல் டீசல் விலைகுறைக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கேசென்றுவழங்கப்படும்

அனைத்துகுடுப்பஅட்டைதாரா்களுக்கும் விலையில்லாசூரியசக்திசமையல் அடுப்பு வழங்கப்படும் கல்விக்கடன் தள்ளுபடிசெய்யப்படும்

அரிசிகுடும்பஅட்டைதாரா்களுக்குவாஷிங் மெஷின் வழங்கப்படும்

பூரணமதுவிலக்கைஅமல்படுத்தும் நோக்கில் மதபானகடைகள் படிப்படியாக முடப்படும் உள்ளிட்டபல்வேறுஅறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன சுட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றுஅக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் திமுகஆட்சிப் பொறுப்பேற்றஉடன் மக்கள் பிரச்சினைகளுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வுகாணப்படும் என்றுகூறினார் திமுக வின் மீதமக்களுக்குநம்பிக்கைஅதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுகதோதல் அறிக்கையில் இடம்பெற்றவாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றுஅவர் உறுதியளித்தார் அஇஅதிமுகஅரசுகடந்தபத்தான்டுகளாகமக்கள் நலனில் அக்கறையின்றிசெயல்பட்டதாகவும் அவர் கூறினார்

நேற்றுசென்னையில் செய்தியாளாகளிடம் பேசியஅவா் தேர்தல் அறிக்கைதொடா்பாகமக்களின் கருத்துக்கள் கோரப்பட்டுவருவதாகதெரிவித்தார்

இதற்கானஉடன்பாடுநேற்றுஎட்டப்பட்டது இதனையடுத்து அந்ததொகுதிகளுக்கானவேட்பாளர் பட்டியலையும் தேமுதிகவெளியிட்டுள்ளது இதன்படி விருத்தாச்சலம் தொகுதியில் அக்கட்சியின் பொருளாளர் திருமதிபிரேமலதாவிஜயகாந்த் போட்டியிடுகிறார் சேலம் மேற்குதொகுதியில் அழகாபுரம் மோகன் ராஜூம் கள்ளக்குறிச்சியில் திருவிஜயகுமாரும் போட்டியிடுகின்றனர் சுட்ப்பேரவைத் தேர்தலுக்கானவிடுதலைசிறுத்தைகள் கட்சியின் வேட்பாள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வானூர் தொகுதியில் திருவன்னியரசும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் திருசிந்தனைசெல்வறும் போட்டியிடுகின்றனர்

உயிரிழந்தமாணவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் ராஜசேகரன் தெரிவிக்கிறார்

மியான்மரில் அதிகரித்துவரும் வன்முறைசம்பவங்கள் கண்டிக்கத்தக்கதுஎன்று ஐ நா கூறியுள்ளது விடுதலைபெருவிழாகொண்டாட்டங்களின் ஒருபகுதியாக புதுவையில் நடனநிகழ்ச்சியைதுணைநிலைஆளுநர் டாக்டர் தமிழிசைசவுந்திரராஜன் தொடங்கிவைத்தார்

நாட்டின் முதவாவதுகுளிர்சாதனவசதியுடன் கூடிய ரயில் நிலையம் கர்நாடகமாநிலம் பெங்களூரூவில் விரைவில் திறக்கப்படஉள்ளது

நாமக்கல்லில் உள்ளதனியார் பல்பொருள் விற்பனை அங்காடியில் நேற்றிரவு நேரிட்டதீவிபத்தில் பலகோடி ரூபாய் மதிப்பிலானபொருட்கள் எரிந்துசாம்பலாயின

தமிழகத்தில் அடுத்தசிலதினங்களுக்குவறண்டவானிலையேநிலவும் என்றுவானிலைஆய்வுமையம் கூறியுள்ளது

டுவெண்ட்டிடுவெண்ட்டிகிரிக்கெட் போட்டகளில் மூவாயிரம் ரன்னைகடந்தமுதல் வீரா் என்றசாதனையும் அவர் படைத்தார்

இந்தியாவிலிருந்து இப்போட்டியில் பங்கேற்கும் முதவாவதுவீரர் என்றசாதனையையும் அவர் படைத்துள்ளார்